நரேந்திரமோடி வரும் சனிக்கிழமை கலந்துரையாடுகிறார்

வங்கிகளின் வாராக் கடன் குறித்த பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதற்கு சுதந்திரமாக செயல்படும் வகையில் சொத்து மேலாண்மை நிறுவனக் குழு ஒன்று அமைக்கட்படும் என்று மத்திய நிதியளமச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ாளர் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாராக் கடன் குறித்து பஞ்சாப் நேஷ்னல் வங்கியின் தலைவர் திரு குனில் மேத்தா தலைமையிலான குழு அளித்த திட்டத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார்

இந்த கடன் தீர்வுகளை வங்கிகளே மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அதில் தலையீடாது என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்

கஷ்மா ஸ்வராஜின் டிவிட்டா் பக்கத்தை மேற்கோள்காட்டி பிடீஐ செய்தி வெளியிட்டுள்ளது இவர்களை மீட்பதற்கு ராணுவ ஹெலிகாப்டர்களை அனுப்பி வைக்குமாறு நேபாள அரசிடம் கேட்டுக் கொண்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சா் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளாா் யாத்சீகர்களும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்புகொள்ள தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன

இதற்கிடையே நேபாளத்தின் பல பகுதிகளில் மிதமான அல்லது பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நரேந்திரமோடி வரும் சனிக்கிழமை கலந்துரையாடுகிறார் ராஜஸ்தான் மாநில சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு அருண் சதுர்வேதி நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் இம்மாநிலத்தில் பயனடைந்த சுமார் நான்கரை கோடி பயனாளிகளில் இரண்டரை லட்சம் பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுவார் என்று அவர் கூறினார் அரசு திட்டங்களின் பயனாளிகள் பிரதமருடன் கலந்துரையாடுவது இதுவே முதன்முறையாகும் என்றும் அவர் தெரிவித்தார் இதுகுறித்து மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பதாக அமைச்சர் மேலும் கூறினார் இந்த கலந்துரையாடலுக்கு பயனாளிகளை அனுப்ப ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எண்ணிக்கை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

விபத்தில் காயமடைந்தவா்கள் காக்கிநாடாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் ஆகியோர் இரண்டு நாள் பயணமாக நாளை ஜம்மு காஷ்மீர் செல்ல உள்ளனர் இது குறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி நடைபெற்றவரும் தற்போதைய சூழ்நிலையில் பாதுகாப்பு நிலை குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆய்வு செய்ய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த பயணத்தின்போது மாநில ஆளுநர் திரு என் என் வோரா மற்றும் நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு முகமைகளின் அதிகாரிகள் ஆகியோரை இருவரும் சந்தித்து பேசவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புனித அமர்நாத் குகை கோயிலுக்கும் அவர் செல்வாா் என்று தெரிகிறது காவல்துறையில் தற்காலிக தலைமை இயக்குநராக உயர் அதிகாரி எவரையும் நியமிக்கக்கூடாது என அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது

பணியில் இருக்கும் காவல்துறை தலைமை இயக்குநர் ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக இந்த பதவிக்கு பொருத்தமானவர்களாக மாநிலங்கள் கருதும் பெயர்களை மத்திய பனியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று நீதிமன்றம் பணித்துள்ளது காவல்துறை அதிகாரிகளை நியமிக்கும் மாநில அரசின் சுட்டம் மற்றும் விதிமுறை இதன் மூலம் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

தலைமைச் செயலாளர் திரு அண்டோளியோ கட்டரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பொதுமக்களை குறிவைத்து தாக்கப்படும் எந்த செயலும் நியாயப்படுத்த முடியாதவை என்றும் சர்வதேச சட்டங்களை மீறியவை என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் பலியானவா்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெிவித்துள்ள ஐநா தலைமைச் செயலாளர் சிறுபான்மை சமூகத்தவர் உட்பட பொதுமக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்க அனைத்து தரப்பினரும் உறுதியேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தான் அதிபர் திரு

பயங்கரவாதத்தில் இருந்து விடுபட இந்தியாவும் ஆப்காளிஸ்தானும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவுக்கான ஆப்கன் தூதர் திரு ஷாயிதா முகமது அப்தாலி தெரிவித்துள்ளார்

இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பொதுவான இடத்தில் இருந்துதான் பயங்கரவாத தாக்குதலில் பலரை இழக்க வேண்டியுள்ளது என்று சூசகமாக பாகிஸ்தானை குறிப்பிட்டு பேசிய அவர் இந்த பிரச்சனையை மிகவும் தீவிரமாக கையாள வேண்டிய காலம் சா்வதேச சமூகத்திற்கு வந்துள்ளது என்றார் ஆப்கானிஸ்தான் அன்றாடம் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்படுவதாகவும் இதனை முறியடிக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த தாக்குதல் ஐ எஸ் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் எல்லை தாண்டிய தீவிரவாதமே தங்கள் நாட்டை பாதிப்பதாக ஆப்கன் தூதர் தெரிவித்தாா்

கடலில் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளுக்கான இந்த ஆண்டின் தேசிய விருது பெற மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் திரு மிலன் சங்கர் தாரே தெரிவு செய்யப்பட்டுள்ளார்

கடல் பகுதியில் தாரே மேற்கொண்ட துணிச்சவ்மிக்க இந்த செயலை அங்கீகரிக்கும் வகையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள விழாவில் மீனவர் தாரேவுக்கு இவ்விருது வழங்கப்படவுள்ளது

குற்ற சதி கலவரம் தேசவிரோதம் வீட்டுக்குள் அத்துமீறுதல் கொலை முயற்சி கொள்யைடித்தல் ஆகிய குற்றச்சாட்டுக்கள் இவர்கள் மீது குமத்தப்பட்டிருப்பதாக சிபிஐ அதிகாரி ஒருவர் புதுதில்லியில் தெரிவித்தார் இந்த போராட்டத்தின் போது ரோட்டக்கில் உள்ள அமைச்சின் வீடு மற்றும் அலுவலகம் தாக்கப்பட்டகு